ஜ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணிஇன்றுமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது

இந்நிலையில் மாநிலஅரசுஎடுத்துவரும் முயற்சிகள் தொடர்பாக எதிர்க்கட்சித்தலைவர் திருழுகஸ்டாலின் குறைகூறுவதும் ஆளுநருக்குடிதம் அறிக்கைகள் வெளியிடுவதும் அரசியல் ஆதாயம் தேடும் செயல் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிஅந்தஅறிக்கையில் கூறியுள்ளார்

தலைமைச் செயலகத்திலிருந்துகாணொலிகாட்சிவாயிலாகஅடிக்கல் நாட்டப்பட்ட இந்ததிட்டங்கள் மூலம் சுமாா் ஒன்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவாா்கள்

இதன்மூலம் சுமார் எட்டாயிரம் பேருக்குவேலைவாய்ப்பு கிடைக்கும் எனமாநிலஅரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளள் காஞ்சிபுரம் திண்டுக்கல் ராணிப்பேட்டைஆகியமாவட்டங்களில் இந்தவணிகஉற்பத்திதிட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன

புதிதாகதோற்றுவிக்கப்பட்டகள்ளக்குறிச்சிமற்றம் செங்கல்பட்டுமாவட்டங்களுக்கானமாவட்டஆட்சியர் அலுவலகபெருந்திட்டவளாகங்களுக்குமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுஅடிக்கல் நாட்டினார்

இதன் ஒருபகுதியாக தமிழ்நாடுதீயணைப்பு மற்றும் மீட்புப்பணிகள் துறைதென் மண்டலதுணை இயக்குனர் திருசரவணகுமார் முகக்கவசம் அணியவேண்டியதன் அவசியத்தைவலியுறுத்தினார்

கடந்தசிலஆண்டுகளில் நக்சல் தீவிரவாதிகளுக்குஎதிரானநடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திருநரேந்திரமோடிகூறினார் திருவாரூர் மாவட்டம் பாரதிமூலங்குடிநெல் கொள்முதல் நிலையத்தில் மாநிலஉணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் இன்றுஆய்வு மேற்கொண்டார் நெல்லின் ஈரப்பதம் மற்றம் எடைபோடும் இயந்திரம் ஆகியவற்றைஆய்வு செய்தஅமைச்சர் விவசாயிகளிடம் குறைகளைகேட்டறிந்தார்

இந்தவிபத்துகுறித்துபட்டாசுஆலைஉரிமையாளர் மீதுவழக்குபதிவு செய்துகாவல்துறையினர் விசாரணைநடத்திவருகின்றனர்

சார்ஜாவில் நடைபெறவுள்ள இந்தபோட்டி இந்தியநேரப்படி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது